மண்வளஅட்டைதினம் நாடுமுழுவதும் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது ராமஜென்மபூமிஅறக்கட்டளையின் முதல் கூட்டம் புதுதில்லியில் இன்றுநடைபெறுகிறது

சீனாவில் கொரோனாவைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தைதாண்டியுள்ளது

இந்தத் திட்டத்தில் ஒவ்வொரு இரண்டுஆண்டுகளுக்கும் ஒருமுறைவிவசாயிகளுக்குமண்வள அட்டைகளைவழங்கப்படுகிறது

இதனால் மூலம் நிலைத்தவேளாண்மைஊக்குவிக்கப்படுவதுடன் உற்பத்திஅதிகரிட்பதால் விவசாயிகளுக்குகூடுதல் வருவாய் உறுதி செய்யப்படுகிறது

வேளாண் அறிவியல் நிலையங்களுடன் இணைந்து இந்ததினம் கொண்டாடப்படவிருப்பதாகவும் நன்மைகள் மண்வளஅட்டையால் ஏற்படும் குறித்துவிழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் அந்தமாநிலஅரசுதெரிவித்துள்ளது ராமஜென்மபூமிஅறக்கட்டளையின் முதல் கூட்டம் புதுதில்லியில் இன்றுநடைபெறவுள்ளது

இன்றையக் கூட்டத்தில் ராமர் ஆலயத்தின் கட்டுமானபணிகளைதொடங்குவதற்கானதேதிகுறித்து முடிவெடுக்கப்படும் என்றுதகவல்கள் தெரவிக்கின்றன நோவல் கொரோனாவைரஸ் தாக்கத்தால் இந்தியவர்த்தகத்துறைக்குஏதாவதுபாதிப்பு ஏற்பட்டுள்ளதாஎன்பதுகுறித்துஆய்வு செய்யமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் நேற்றுதொழில் மற்றும் வர்த்தகதுறையினருடன் கலந்தாய்வு நடத்தினார்

ரசாயணம் வாகனஉற்பத்தி தயாரிப்பு தொலைத்தொடர்புத்துறைபிரதிநிதிகள் இதில் கலந்துகொண்டுதங்கள் கருத்துக்களைபகிர்ந்துகொண்டனர் சீனாவிலிருந்துரசாயணம் ப்பு மருந்தப்பொருட்கள் போன்றவற்றிற்குவரும் மூலப்பொருட்கள் விளியோகத்தில் இடையூறு உள்ளதாஎன்றும் ஆய்வு செய்யப்பட்டது கொரனாவைரஸ் பாதிப்பால் தொழில்துறையில் ஏற்படும் விளைவுகளைசமாளிக்கமேற்கொள்ளப்படவேண்டியநடவடிக்கைகள் குறித்துவிரிவானஆலோசனைக்குபின் அறிவிக்கப்படும் என்றுஅவர் கூறினார் பிரதமா் திருநரேந்திரமோடிஅகில இந்தியவானொலியின் மூவம் மாதந்தோறும் மக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் கி பாத் நிகழ்ச்சிவரும் ஞாயிற்றுக்கிழமைஒலிபரப்பாகிறது

தமதுஉரைகுறித்துபொதுமக்கள் கருத்துக்களைத் தெரிவிக்குமாறுபிரதமா் கேட்டுக் கொண்டுள்ளாா்

தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பாகமத்தியசுட்டஅமைச்சகத்துடன் தேர்தல் ஆணையம் விரிவானஆலோசனைநடத்தியுள்ளது புதியவாக்காளர்களைவாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்குஒவ்வொருஆண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்டதகுதிஏற்படுத்தும் நாளைநிர்ணயித்தல் வாக்காளர் பட்டியலுடன் இணைத்தல் ஆதாரை உள்ளிட்டபல்வேறுஅம்சங்கள் குறித்துநேற்றையகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

ஆப்கானிஸ்தானில் திரு அஸ்ரப் களிஅதிபர் தேர்தலில் வெற்றிபெற்றுள்ளதாகஅந்நாட்டுதேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதையடுத்துஅவர் இரண்டாவதுமுறையாகஅதிபராகபதவியேற்கவுள்ளார் கடந்தகெப்டம்பர் மாதம் தேர்தல் நடைபெற்றநிலையில் அந்நாட்டுதேர்தல் முடிவுகளைஅறிவித்துள்ளது

அவரைஎதிர்த்துபோட்டியிட்டதிரு

சீனாவில் கொரோனாவைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தைதாண்டியுள்ளது

அபாயங்கள் அதிகரிக்கும் அதேநேரத்தில் உலகஅளவில் அதைஎதிர்கொள்ளஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கவேண்டும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் சுகாதாரவசதிகளில் பின்தங்கியுள்ளசிலஆய்பிரிக்கநாடுகளில் இந்தவைரஸ் தாக்கம் ஏற்பட்டால் அதுமிகப்பெரியபாதிப்புகளைஏற்படுத்தும் என்றும் எனவேமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் அவசியம் என்றும்குறிப்பிட்டார்

கஜன் ஆர் கினோய் கூறியுள்ளார் நேபாளதலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற இந்திய நேபாள உறவுகள் தொடர்பாளகருத்தரங்கு ஒன்றில் கலந்துகொண்டுபேசியஅவர் அண்டைநாடுகளும் இந்தியாவின் பாதுகாப்பு பொருளாதாரம் உள்ளிட்டவற்றைகருத்தில் கொண்டுசெயல்படவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார் அனைவருக்குமானவளர்ச்சிஅனைத்தையும் உள்ளடக்கியவளர்ச்சிஎன்றபரந்தநோக்கத்துடன் பிரதமர் திருநரேந்திரமோடிதலைமையிலானஅரசுசெயல்பட்டுவருகிறதுஎன்றும் அவர் தெரிவித்தார் கிழக்குஆப்பிரிக்கநாடானதெற்குசூடானில் கடந்தஎழுபதுஆண்டுகளில் இல்லாதஅளவுக்குவயல்வெளிகளில் வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகரித்துள்ளது

இவற்றைகட்டுப்படுத்தஅந்நாட்டுஅரசுகள் தீவிரமுயற்சிமேற்கொண்டுள்ளன தேசியஅளவிலானபழங்குடி இளைஞர்கள் பரிமாற்றதிட்டம் ஜம்முவில் நடைபெற்றுவருகிறது

ஏழு நாட்கள் நடைபெறும் இந்தநிகழ்ச்சிகளின் தொடக்கவிழாவின்போது ஜார்கண்ட் மற்றும் ஒடிசாமாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்றகலைநிகழ்ச்சிகள் நடைபெற்றன பங்களாதேசும் நேபாளும் தடையற்றவர்த்தகஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன பங்களாதேசிற்குபயணம் மேற்கொண்டுள்ளநேபாளவெளியுறவு அமைச்சர் திரு பிரதீப் குமர் கியாவாலி பங்களாதேஷ் வர்த்தகஅமைச்சர் திரு திப்பு முன்ஷியைசந்தித்துப் பேசினார் அகுன் பின்னர் இந்தஅறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது

ஆசியமல்யுத்தசாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சுனில் குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார்